குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் உலகக் கோப்பை கிரிக்கெட்டில் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் பேட் செய்து வருகிறது

உலகளவில் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதில் இந்தியா முன்னோடியாக விளங்குவதாகவும் அவர் கூறினார் ஊழலை ஒழித்து வெளிநாடுகளில் இருந்து லஞ்சம் கொடுப்பதைத் தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஒருமித்து செயல்பட வேண்டும் என திரு மோடி வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார்

சாதாரண மக்களுக்கு சுகாதார சேவை குறைந்த செலவில் கிடைக்கப் பெற வேண்டும் என்றும் அனைத்து மருத்துவ சிகிச்சை முறைகளும் பொறுப்புணர்ச்சியுடன் மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவக் காப்பீட்டுத் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பின்னர் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐப்பானில் தமது அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லி புறப்பட்டார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் சென்னை வானொலியின் முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது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

மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிவான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதையடுத்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் முதல் உரை இதுவாகும்

சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மழைநீர் சேகரிப்பு குறித்த கருத்தரங்கை தொடங்கிவைத்துப் பேசிய அமைச்சர் சென்னையில் இரண்டு வட்சம் கட்டடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அமைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அனைத்து கட்டங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை கட்டாயமாக அமைப்பதற்கு உரிய சட்ட விதிகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து நிலத்தடி நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினார் பொது மற்றும் தனியார் கட்டடங்களில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மழைநீர் சுசேகரிப்பு அமைப்புகளை புதுப்பிப்பது மற்றம் புதிதாக அமைக்கப்படும் கட்டடங்களில் கட்டாயமாக மழை நீர் சேகரிப்பு அமைப்பை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

மழழ நீரை சேகரிக்கவும் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் அரசு சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் ஒவ்வொரு தனி மனிதனின் பங்களிப்பும் இருந்தால் நிலத்தடி நீரை உயர்த்தும் பணியை மேலும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் மழைநீர் சேகரிப்பு குறித்த அவசியத்தை வலியுறுத்துவதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகக் கூறிய அமைச்சர் மழைநீர் சேகரிப்பு செயல்முறைத் திட்ட விளக்க விழிப்புணர்வு கையேட்டினையும் வெளியிட்டார்

ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த மற்ற மாநிலங்களைக் காட்டிலும் தமிழக அரசு அதிகளவில் முன்னோடித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தவும் இடைநிற்றலைத் தவிர்க்கவும் விலையில்வா மிதிவண்டி மடிக்கணினி சீருடை பாடப்புத்தகங்கள் என பல்வேறு திட்டங்களை பள்ளிக் கல்வித்துறை மூலம் செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

பத்ம ஸ்ரீ விருது பெற்ற சமூக சேவகி ஜெயா அருணாச்சலம் இன்று காலை சென்னையில் காலமானார் உழைக்கும் மகளிர் அமைப்பின் தலைவரான ஜெயா அருணாச்சலம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் ஆவார் மின்சாரம் தாக்கி மற்றும் பாம்பு கடித்து உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தவா மூன்று வட்சும் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தேசிய அளவில் கீழமை நீதிபதிகளை தேர்வு செய்யும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் பாமக நிறுவனா் என்று மருத்துவர் ச இராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தத் திட்டத்தை ஏற்க இயலாது என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உணவு பழக்க வழக்கங்கள் வெவ்வேறாக இருக்கும் நிலையில் இந்தத் திட்டம் மக்களுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் பொது விநியோக முறையை மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் இந்தத் திட்டம் உள்ளதாகவும் திரு வைகோ கூறியுள்ளார் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்திற்கு திராவிடர் கழகத் தலைவர் திரு கி வீரமணி எதிர்ப்புத் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் புதிய முயற்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார்

மத்திய அரசின் நீர்வளத்துறை திட்டத்தின்கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளை தூர்வாருதல் மரம் நடுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய அரசின் அதிகாரிகள் ஜூலை முதல் வாரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சார்பில் சேலம் கோரிமேட்டில் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது

கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனித்திருமஞ்சன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இத்தாலி புறப்பட்டுச் சென்றது